நரேந்திர மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார்

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

காற்று மாசுபடுதல் உலக அளவில் பெரியதொரு சுற்றுச்சூழல் சவாலாக அமைந்துள்ளது இந்தியாவில் காற்று மாசுபடுதலைத் தடுக்க காலத்தோடு கூடிய நாடு தழுவிய திட்டம் ஒன்று சென்ற ஆண்டு துவக்கப்பட்டது உலகத்தில் காடுகளின் பரப்பளவு தொடர்ந்து அதிகரித்து வரும் ஒருசில நாடுகளில் இந்தியாவும் ஒன்று

மத ரீதியான சிறுபான்மையினரை பாகிஸ்தான் எப்போதுமே துன்புறுத்தி வந்துள்ளது என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் கர்நாடகா தும்கூருவில் பொதுக்கூட்டம் ஒன்றில் இன்று பேசிய அவர் இத்தகைய சிறுபான்மையினருக்கு உதவுவது நமது பொறுப்பு என்று கூறினார் மத அடிப்படையில்தான் பாகிஸ்தான் உருவானது என்றும் அந்நாட்டில் மத ரீதியிலான சிறுபான்மையினர் துன்புறுத்தப்பட்டு வந்துள்ளதாகவும் அவர் கூறினார் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக நடைபெறும் போராட்டங்களுக்கு கண்டனம் தெரிவித்த பிரதமர் இந்தப் போராட்டங்கள் பாகிஸ்தானின் அத்துமீறல்களுக்கு எதிராக நடத்தப்பட வேண்டும் என்று கூறினார்

அரசியல் கட்சிகள் தங்களை பதிவு செய்து கொள்வதற்காக தரும் மனுக்கள் குறித்த நிலையை அறிய இந்திய தேர்தல் ஆணையம் புதிதாக முறை ஒன்றை அறிமுகப்படுத்தி உள்ளது

காவிரி ஆற்றை தூய்மைப் படுத்தும் திட்டத்திற்கு மத்திய அரசு நிதி வழங்க வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தி உள்ளார் கங்கையையும் யமுனையையும் தூய்மைப்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்துள்ள மத்திய அரசு காவிரியைத் தூய்மைப் படுத்துவதற்கும் நிதி ஒதுக்க வேண்டும் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் கேட்டுக் என கொண்டுள்ளார் நாட்டில் வேகமாக சீரழியும் ஆறுகளில் காவிரியும் ஒன்று எனக் குறிப்பிட்டுள்ள அவர் ஆறுகள் சீரழிவதைத் தடுக்க வேண்டிய கடமையில் இருந்து கடந்த கால மத்திய அரசுகள் தவறி விட்டன என்று அவர் கூறியுள்ளார்

தமிழக அரசு தயாரித்துள்ள நடந்தாய் வாழி காவேரி என்ற திட்டத்தை செயல்படுத்த தமிழக முதலமைச்சர் திரு

விஸ்வநாதன் கூறியுள்ளார்

புதுச்சேரியில் முதலமைச்சரின் மருத்துவக் காப்பீட்டுத் திட்டம் வரும் ஏப்ரல் முதல் செயல்படுத்தப்படும் என முதலமைச்சர் திரு தெரிவித்துள்ளார்

நாராயணசாமி தெரிவித்தார்

புதுச்சேரியில் இலவச அரிசி வழங்கும் விவகாரத்தில் தேவைப்பட்டால் நீதிமன்றத்தையும் அணுக தயாராக இருப்பதாக முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

புதுச்சேரியில் அரசின் நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளை நேரடியாக சென்று அடைய வேண்டும் என்பதே தமது நோக்கம் என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் திரு நாராயணசாமியின் குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ள டாக்டர் கிரண்பேடி அரசு நிர்வாகத்தில் எந்தவித உள்நோக்கமும் இல்லை என்றும் அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார்

சேது செல்வம் தெரிவித்துள்ளார்

ஒப்பந்த வேலை முறை நீக்கப்பட வேண்டும் பொதுத் துறை நிறுவனங்கள் விற்கப்படுவது நிறுத்தப்பட வேண்டும்

நூலகத்தை சிறந்த முறையில் நவீனமாக பராமரித்ததற்காக வைலி என்ற அமைப்பு இந்த விருதை வழங்கியுள்ளது

விருது பெற்ற திருமதி சம்யுக்தாவிற்கு துணைவேந்தர் பேராசிரியர் குர்மித் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார்

அனைத்து சீக்கிய குருக்களிடையே குரு கோவிந்த் சிங்தான் அதிக அளவில் கொண்டாடப்படுபவராக உள்ளார் குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் குரு கோவிந்த்தின் பிறந்த நாளை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்